மத்திய அரசு உறுதி செய்வதாக பிரதமர் திரு

மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

அரசியல் லாபத்திற்காக அல்லாமல் கடின உழைப்பிற்கான பலன் உரியவர்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் வெளிப்படைத் தன்மையுடன் தமது அரசு செயல்படுவதாக தெரிவித்தார் கோவிட் அச்சுறுத்தல் காலத்திலும் இந்த வீடு கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருப்பது எத்தகைய சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருப்பதை நிருபிப்பதாக பிரதமர் தெரிவித்தார்

இதன்மூலம் பீகார் மாநிலத்தைச் சோ்ந்த ஏராளமானோருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது

வழக்கமாக நவம்பர் மாதத்திற்குள் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் கோவிட் அச்சுறுத்தலால் இந்த ஆண்டு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக அரசு இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் தர்மபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தமிழக உயர்கல்வித்துறையில் தரமான கட்டுமான வசதிகளால் மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் மலைவாழ் தொலைதூர கிராமமக்கள் பயன்பெறும் வகையில் தேவைப்படும் இடங்களில் புதிய நியாயவிலைக் கடைகள் திறக்கப்படுவதாக குறிப்பிடடார்

கடம்பூர் ராஜு இன்று திறந்து வைத்தார்

ராஜலெட்சுமி இன்று தொடங்கி வைத்தார்

தஞ்சை கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உரிய சான்றிதழ்களுடன் இதற்கு விண்ணப்பிக்கலாம் கள்ளக்குறிச்சி நகரை தூய்மை நகரமாக மாற்றும் பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு

தூய்மை நகரம் கள்ளக்குறிச்சி இயக்கம் தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் அவர் வழங்கினார்

காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி சேலம் கடலூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இம்மையம் கூறியுள்ளது

தென் தமிழகத்தில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரையிலான கடலோரப் பகுதிகளில் நாளை இரவு பதினொன்றரை மணி வரை மூன்றரை மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் நவோமி ஒஸாகா பெலாரஸின் விக்டோரியா அசரங்காவை இன்று எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ஜெர்மனியின் அலெச்ஸாண்டர் சௌரவ் ஐ நாளை எதிர்கொள்கிறார்